விழுப்புரம் வெள்ளாம்புத்தூரில் பள்ளிமாணவன் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை கைதுசெய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி தெரிவித்திருக்கிறார்

இதனிடையே மாநிலங்களவையில் பணிக்கொடை திருத்த மசோதா இன்று விவாதம் இன்றி குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது பணிக்கொடை திருத்த மசோதாவை மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சந்தோஷ்குமார் கேங்வார் கொண்டுவந்தார்

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிஜேபி இந்த உளடகத்தை பயன்படுத்தியதாக வந்த செய்திகள் தவறானது என்று தெளிவுபடுத்தினார்

சட்டப்பேரவையில் இன்று இந்த சம்பவம் தொடர்பாக விளக்கம் அளித்தஅவர் காயமடைந்த மாணவனின் தாயார் மற்றும் சகோதரி ஆகியோருக்கு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக எடுத்துரைத்தார்

முன்னணியின் ஆரப்பாளையம் பகுதி தலைவர் அரவிந்தன் கைதி இந்து செய்ய்ப்பட்டுள்ளதாகவும் அவர் எடுத்துரைத்தார்

மத அமைதியை குலைக்க முயல்பவர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் எச்சரித்துள்ளார்

பே சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியை காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளுர் மாவட்டங்களுக்கு மாற்றுவது உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி தவிர்க்கமுடியாதது என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு சி

பே எஸ் பி வேலுமணி சென்னை நகரில் கொசு பிரச்னை தொடர்ந்து இருப்பதாகவும் சீதோஷ்ண நிலைமை காரணமாக சிலநேரங்களில் கொசு உற்பத்தி அதிகரிப்பதாகவும் மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைசச்ர் திரு எஸ் பி வேலுமணி தெரிவித்தார் சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் மாநகராட்சி தொடர்ந்து மேற்கொள்ளும் நடவடிக்கைகளால் கொசுத்தொல்லை கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் தொடர்ந்து மக்களிடையே டெங்கு மலேரியா குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யப்பட்டு வருவதாக கூறியஅவர் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மூலம் நோய் தடுப்பு நடவடிக்கைள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் எடுத்துரைத்தார்

எடப்பாடி கே பழனிச்சாமி தலைமையிலான தமிழக அரசின் ஓராண்டு சாதனை விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நாளைமாலை நடைபெறுகிறது பேரவைத்தலைவர் திரு

தனபால் தலைமையில் நடைபெறும் இவ்விழாவில் முதலமைச்சர் சாதனை சிறப்பு மலர் மற்றும் புகைப்படங்களை வெளியிட்டு பேருரையாற்றுகிறார்

பிரம்மோஸ் ஏவகணை நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை துல்லியமாக தாக்கி அழித்தது

இந்நாளையொட்டி பிரதமர் திரு

ஆதார் அட்டை தனிநபர் உரிமைக்கு எதிரானது என்று தாக்கல் செய்யப்பட்ட பல்வேறு மனுக்கள் மீது விசாரணை மேற்கொண்ட நீதிமன்றம் இதுகுறித்து தனிநபர் அடையாள ஆணையம் உரிய விளக்கம் அளிக்கவும் அறிவுறுத்தி இருந்தது